ஜார்கண்ட் சட்டமன்றத் தேர்தலுக்காள முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

பருவநிலை மாற்றம் தொடர்பான தேசிய செயல் திட்டத்தின்கீழ் தேசிய கடலோர இயக்கத்தை நிறுவ அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய வனம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

டேவிஸ்கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவு தொடக்க ஆட்டங்களில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதனும் சுமித் நாகலும் வெற்றிபெற்றுள்ளனர்

இலங்கை விரைவான வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு இந்தியா முழு அளவில் உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார் இலங்கை அதிபருடன் நடந்த சந்திப்பு ஆக்கபூர்வமாக அமைந்திருந்ததாகவும் இலங்கை அனைத்து வகையிலும் வலுவான வளர்ச்சி பெற்ற நாடாக விளங்கவேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று அவர் குறிப்பிட்டா் பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என இந்தியா எடுத்துள்ள கொள்கை முடிவின் அடிப்படையில் இலங்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இலங்கையில் தமிழர்கள் அமைதியாக வாழ்வதற்கான குழலை ஏற்படுத்தவும் சம உரிமை நீதி ஆகியவை அவர்களுக்கு கிடைக்கப்பெற்று கண்ணியத்தடனும் மரியாதையுடனும் நடத்துவதற்கு இலங்கை அரசு தொடர்ந்து ஒப்புறவு நடவடிக்கைகளை முன்னெடுத்திச் செல்லும் என்பதில் இந்தியா மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் பிரதமா் திரு நரேந்திர மோடி இலங்கை அதிபரிடம் தெரிவித்துள்ளாா் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடியுடன் நடந்த சந்திப்பு நட்பு ரீதியில் அமைந்திருந்ததாகவும் இந்த பேச்சுகளின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு முக்கிய பங்கு வகித்ததாகவும் குறிப்பிட்டா் இருநாடுகளுக்கு இடையேயான மீனவர்கள் பிரச்சினை நீண்டகாலமாக இருந்து வருகிறது என்றும் இருப்பினும் இந்திய மீனவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளை உயரிய நிலைக்கு எடுத்துச் செல்ல முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என கோத்தபய ராஜபக்சே தெரிவித்தாா் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இருநாடுகளும் இணைந்து செயல்படும் என்றும் அவா் குறிப்பிட்டாா் இலங்கை அதிபர் திரு கோத்தபய ராஜபக்சே வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினாா் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் மாலை சந்திக்கிறார் ஜார்கண்ட் சட்டமன்றத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது

இதனிடையே அகில இந்திய வானொலிக்கு பேட்டி அளித்த ஜார்கண்ட் தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌபே நாளை வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் இதனிடையே ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மனுக்களை திரும்பப்பெறுவதற்கு திங்கட்கிழமை கடைசி நாளாகும்

பருவநிலை மாற்றம் தொடர்பான தேசிய செயல் திட்டத்தின்கீழ் தேசிய கடலோர இயக்கத்தை நிறுவ அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய வனம் சற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று கேள்விநேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர் கடற்கரைப்பகுதியிலும் கடல் பகுதியிலும் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் தாக்கத்தை சமாளிப்பது இந்த இயக்கத்தின் நோக்கமாக இருக்கும் என்றார்

இந்த விமானப் படை பிரிவில் டார்னியர் ரக விமானங்கள் மட்டுமே அமைந்துள்ளன கான்பூரில் உள்ள இந்துஸ்தான் விமான தபாரிப்பு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விமானத்தில் இரட்டை எஞ்சின்கள் பொருத்தப்பட்டு நவீன கட்டமைப்புடன் உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டு புரபலர்களுடன் பல பணிகளை ஒரே நேரத்தில் செய்துமுடிக்கும் வகையில் நவீள தொழில்நுட்பத்துடன் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு கொண்டுவரும் அனைத்து திட்டங்கள் குறித்து பிரசாா் பாரதி அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று இதுதொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளித்த அமைச்சர் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் ஊடகப் பிரிவுகளுக்கு அனுப்பப்பட்டு மக்களுக்கு உஉனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் நாதராம் கோட்சே குறித்து தாம் தெரிவித்த கருத்துகளுக்கு பிஜேபியின் நாடாளுமன்ற உறப்பினர் திரு பிரக்யா சிங் தாகூர் இன்று மக்களவையில் மன்னிப்பு கோரினார் இன்று பிற்பகல் அவை கூடியதும் மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா பிஜேபி உறப்பினர் திரு தாகூர் அவையில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்ய விரும்புவதாக கூறினார் சிறப்பு பாதுகாப்பு மசோதா குறித்த விவாதத்தின் போது தாம் கோட்சேவின் பெயரை குறிப்பிட்டு எதையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் ஒரு தேசபக்தர் என்று குறிப்பிடவில்லை என்றும் அதில் கூறியிருந்தார் இருப்பினும் தமது கருத்துகள் சில உறுப்பினர்களின் மனதை காயப்படுத்தியிருப்பதாக கூறப்படுவதை அடுத்து தாம் மன்னிப்பு கோர முன்வந்துள்ளதாக தெரிவித்தாா் அவர் இந்த அறிக்கையை படித்தவுடன் எதிர்கட்சி உறுப்பினர்கள் திரு மகாத்மா காந்திக்கு ஜே என்றும் கோட்சே வீழ்ச்சியடைந்தவிட்டதாகவும் கூறி முழக்கமிட்டனர் அவையை கட்டுக்குள் கொண்டுவர அவைத் தலைவா் முயற்சி செய்தும் பலனளிக்கவில்லை காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்தரி தங்களின் ஒரே கோரிக்கை நிபந்தனையற்ற மன்னிப்பு என்று வலியுறுத்தினார் அப்போது குறிக்கிட்ட நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி சுதந்திர போராட்டத்தை காந்தியடிகள் முன்னின்று நடத்தி சென்றது குறித்தும் நாடு முழுவதும் பாதயாத்திரையாக சென்று மக்களை சந்தித்து குழித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்து கூறியுள்ளார் என்று தெரிவித்தார்

அவரது விளக்கத்தில் திருப்தியடையாத எதிர்கட்சி உறப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் மக்களவை நடவடிக்கைகள் பாதிப்புக்கு உள்ளாகின தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தாா்

டேவிஸ்கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவு தொடக்க ஆட்டங்களில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதனும் சுமித் நாகலும் வெற்றிபெற்றுள்ளனர் நூர் சுல்தானில் இன்று நடைபெற்ற போட்டிகளில் ராம்குமார் பாகிஸ்தானின் முகமத் சோயிப் பையும் ப சுமித் நாகல் பாகிஸ்தானின் ஹூஃபைசா முகமத் ரஹ்மானையும் வென்றனர் பாகிஸ்தான் வீரர்கள் இருவரும் நாளை இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் லியாண்டர் பெயஸ் ஜீவன் நெடுஞ்செழியன் இணையை எதிர்த்து விளையாடவுள்ளனர் நாளைய போட்டியில் லியாண்டர் பெயஸ் வெற்றிபெற்றால் டேவிஸ் கோப்பை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையில் வெற்றிபெற்ற வீரர் என்ற சாதனையை படைப்பார் சென்னையில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஐதராபாத் அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது